இதற்காக குழு அமைக்கப்படுவதாகவும் ஊடகங்களில் வெளியான செய்தியை மத்திய அரசு மறத்துள்ளது

உலக குற்றுச்சூழல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

ஈத்பெருநாள் இன்று நாடு முழுவதும் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது

இந்தியா தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது

இதபோன்ற எந்த கருத்துருவும் பரிசீலிக்கப்படவில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது தொகுதி மறுவரையறை செய்வது குறித்து உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா உள்துறை செயலா் மற்றும் மூத்த அதிகாரிகளுடன் விவாதித்ததாக ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருந்தது ஜம்மு கஷ்மீர் மாநில சட்டப்பேரவை தேர்தலை நடத்துவது குறித்து இந்த ஆண்டு பிற்பகுதியில் பரிசீலிப்பது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

அமர்நாத் யாத்திரை நிறைவடைந்த பிறகு அனைத்து தரப்பினரின் கருத்துகளையும் கேட்டறிந்து பிறகு சட்டப்பேரவை தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்தியாவின் பொருளாதாரம் நடப்பு நிதியாண்டிலும் ஏழு புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் என்று உலக வங்கியின் பொருளாதார அறிக்கை தெரிவிக்கிறது இதே வளர்ச்சி விகிதம் அடுத்த இரண்டு நிதியாண்டுகளிலும் தொடரும் என்றும் அது கூறியுள்ளது

இப்போது மீண்டும் உலக வங்கி உறுதி செய்துள்ளது தனியார் நுகா்வு முதலீடு ஆகியவை மூலம் இந்த வளர்ச்சி இருக்கும் என்றும் அரசின் நிதிக் கொள்கை பணவீக்க கட்டப்பாடு இலக்கு ஆகியவை இதற்கு காரணிகளாக அமையும் என்றும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது இந்திய அரசு பின்பற்றும் பொருளாதார கொள்கையினால் முதலீட்டு வளர்ச்சி அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அது தெரிவித்துள்ளது வேலை வழங்கும் நிர்வாகங்கள் தத்தமது ஊழியர்களுக்கு

வருமான வரி படிவங்கள் மாற்றியமைக்கப்பட்டதை தொடர்ந்து வரி செலுத்துவோருக்கு ஏற்படும் இடையூறுகளுக்கு தீர்வு கானும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக மத்திய தேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது சந்திரனுக்கு செலுத்தப்படும் இந்தியாவின் இரண்டாவது விண்கலம் சந்த்ரயான் இரண்டின் பயணத் திட்டத்தை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு இஸ்ரோ வெளியிட்டுள்ளது

ஜி எஸ் எல் வி மார்க் மூன்று ஏவுவாகனம் மூலம் இந்த விண்கலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து செலுத்தப்படும் என்றும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது சந்த்ரனுக்கு செலுத்தப்பட வேண்டிய ஆர்பிட்டர் லேண்டர் விக்ரம் மற்றும் ரோவர் ப்ரக்யான் ஆகிய மூன்று திட்டங்களும் தயாராக உள்ளதாகவும் இஸ்ரோ கூறியுள்ளது இதற்கான அடிப்படை சோதனைகள் முடிவடைந்துவிட்டதாகவும் அது தெரிவித்துள்ளது இதன்மூலம் சந்திரனின் தென்துருவத்தில் இறங்கி பயணிக்கும் முதல் விண்கலமாக ரோவா் விளங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இயற்கையையும் நாம் வாழும் பூமியையும் பாதுகாக்க கற்றுச்சூழல் பேணப்பட வேண்டும் என்ற விழிப்புணா்வை உலகம் முழுவதும் ஏற்படுத்தவதற்காக ஆண்டுதோறும் ஐூன் ஐந்தாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி மத்திய கற்றுக்குழல்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் மரக்கன்று நடும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தாா் இதேபோல் ஒவ்வொருவரும் மரக்கன்று நட்டு அதனை செல்பி மூலம் படம் பிடித்து கமுக ஊடகங்களில் வெளியிட வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் இன்று அவர் புதுதில்லியில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பிரபல கிரிக்கெட் வீரர் கபில் தேவ் திரைப்பட கலைஞர் ஜாக்கி ஸ்ரப் ஆகியோருடன் இணைந்து மரக்கன்று நடுகிறார் நாடு முழுவதும் இந்நாளையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்நாளைபொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள் செய்தியில் நமது எதிர்கால சந்ததியினர் கற்றுச்சூழல் பாதுகாப்புணர்வும் பகமையை பேணும் உணர்வும் கொண்டவர்களாகத் திகழ வேண்டுமென்ற விருப்பத்தை வெளியிட்டுள்ளார் பிரதம் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில் நமது பூமியை தூய்மையாக வைத்திருக்க இந்நாளில் உறுதியேற்றுக் கொள்வோம் என்று குறிப்பிட்டு இயற்கையுடன் இணைந்த வாழ்வே சிறந்த எதிர்காலத்துக்கு வழிவகுக்கும் என்று தெரிவித்துள்ளார்

ப்பு செயற்கைக்கோள்கள் இந்த விமானத்தை தேடி கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் அதன் ஈடுபட்டுள்ளன இந்த நடவடிக்கைக்கு ரானுவம் கடற்படை காவல்துறை மற்றும் அரசு நிர்வாகங்கள் தேவையான உதவியையும் ஒத்துழைப்பையும் அளித்து வருகின்றன

தேசிய நெடுஞ்சாலைகளை யொட்டி ஆக்கிரமிப்புகள் அதிகரித்து வருவது குறித்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் கவலை தெரிவித்துள்ளது இந்த பிரச்சினையில் வலுவான கண்காணிப்பு நடைமுளைகளை உருவாக்கும்படி அரசுக்கு பகமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான ஒரு வழக்கை விசாரித்த தீர்ப்பாயம் இந்த கண்காணிப்பு நடைமுறை புதிதாக அமைக்கப்பட உள்ள நெடுஞ்சாலைகள் ஏற்களவே அமைக்கப்பட்ட நெடுஞ்சாலைகள் ஆகியவை தொடர்பான எதிர்கால கொள்கையை வகுக்கும்படியும் அறிவுறுத்தியிருக்கிறது இது பற்றி இரண்டு மாதங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்யும்படி மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலை துறைகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது புனித ரமலான் மாதத்தின் நிறைவு நாளான இன்று நாடு முழுவதும் இஸ்லாமிய மக்கள் ஈத் பெருநாள் எனப்படும் ரமலான் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் பள்ளி வாசல்களுக்குச் சென்று தொழுகை நடத்தியபின் ஒருவருக்கொருவர் ஈத் வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டனர் தலைநகர் தில்லியில் ஜமா மஸ்ஜித் பதேப்புரி மஸ்ஜித் ஈத்கா மஸ்ஜித் ஆகிய பள்ளிவாசல்களில் ஏராளமானோர் தொழுகை நடத்தினர் அந்நாளையொளட்டி அந்த பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது மத்திய பிரதேசத்திலும் வழக்கமான உற்சாகத்துடன் ஈத்பெருநாள் கொண்டாடப்பட்டதாகவும் தலைநகர் போபாலில் தலைமை காஸி சிறப்பு தொகை நடைபெற்றதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதேபோல் உத்திரபிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன தமிழ்நாட்டில் சென்னை உள்ளிட்ட இதர பகுதிகளிலும் இஸ்லாமிய மக்கள் புனித ரமலான் திருநாளை சிறப்பு தொழுகைகளுடன் கொண்டாடினா் குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத்கோவிந்த் குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு ஆகியோர் ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் பிரதம் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த சிறப்பு நாள் நல்லிணக்கத்தையும் அமைதியையும் அன்பையும் சமுதாயத்தில் ஏற்படுத்தும் நாளாக விளங்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு முடிவுகள் மாலை நான்கு மணி அளவில் வெளியிடப்படும் என்று தேசிய தேர்வு மையம் தெரிவித்துள்ளது

அமெிக்காவின் மக்கள் பிரதிநிதிகள் சபைத் தலைவராக முதல் தெற்காசிய பெண்மணியாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பிரமிளா ஜெயபால் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் வாஷிங்டன் டிசி தொகுதியிலிருந்து ஜனநாயகக் கட்சி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது

ஜம்மு கஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் வீட்டுக்குள் இருந்த பெண்மணி குட்டுக் கொல்லப்பட்டார் அவருடன் இளைஞர் ஒருவரும் காயமடைந்தார் பயங்கரவாதிகள் என்று சந்தேகிக்கப்படும் அடையாளம் தெரியாத நபர்கள் இந்த படுகொலையை நிகழ்த்தியிருக்கலாம் என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன காயமடைந்த இளைஞர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார்

லண்டனில் நடைபெறும்மற்றொரு போட்டியில் பங்களாதேஷ் நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது